நிதிக் கொள்கை தெரிவிக்கிறது இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க

ஷாஜகான் மத்திய நிதி அமைச்சரை வலியுறுத்தியுள்ளார் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய மகளிர் கால் பந்தாட்ட அணி இலங்கை அணியை தோற்கடித்துள்ளது மிகச் சிறந்த பணியாற்றிய செவிலியர்களுக்கு தேசிய ஃப்லாரன்ஸ் நைட்டங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுடில்லி யில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கினார்

இவற்றில் ஒன்று கேரளா வைச் சேர்ந்த மறைந்த பி

லினி க்கு வழங்கப்பட்டது

இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரத் திட்டத்தின் வெற்றியை செவிலியர்களின் பங்கே நிர்ணயிக்கும் என்றார் நன்கு திறன் பெற்ற செவிலியர்களின் தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே தரமான பயிற்சி நிறுவனங்களும் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார் செவிலியர் பணிகளை மேம்படுத்தவும் செவிலியர்களுக்கு பணியின் போதும் பணிக்கு முன்பும் பயிற்சி அளிக்க அரசு பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் கூறினார் வர்த்தக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் இருந்து வாங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் அதாவது ரெப்போ ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை

ரிசர்வ் வங்கி தலைவர் திரு

பணவீக்க விகிதம் இலக்கை மிஞ்சாமல் இருக்கவும் வளர்ச்சி விகிதத்தை மீட்டெடுக்கவும் இந்த நடவடிக்கை தேவை என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது

பொருளாதார நிலை தொடர்பாக அரசு மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வரவிருக்கும் மத்திய நிதி நிலை அறிக்கை மூலம் தெரியவரும் என ரிசர்வ் வங்கி கூறுகிறது நிதிக் கொள்கையை அறிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி கவர்னர் உணவுத் தொடர்பான பணவீக்கம் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்ப்பதாகத் தெரிவித்தார் இந்த நிலை வரும் ஜுன் ஜுலை ஆகஸ்டு க்கான கால் ஆண்டில் குறையத் தொடங்கும் என அவர் தெரிவித்தார் அதிக அளவில் டெலிபோன் கட்டணங்கள் உயர்த்தப் பட்டதும் பணவீக்கம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறினார் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் பற்றிக் குறிப்பிட்ட அவர் பெரிய மற்றும் கட்டுப்பாட்டுடன் இயங்கும் நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைவதை ரிசர்வ் வங்கி அனுமதிக்காது என்றார் இத்தகைய நிறுவனங்களுக்குப் போதுமான நிதி ஆதாரங்கள் கிடைக்க உறுதி செய்யப் படுவதாகவும் அவர் கூறினார் முன்னாள் நிதி அமைச்சர் திரு

சிதம்பரம் தமக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு விசாரணையில் உள்ளபோது அது தொடர்பாக கருத்து கூறுவது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறுவதாகும் என மத்திய அமைச்சரும் பிஜேபி யின் மூத்த தலைவருமான திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பாக திரு சிதம்பரம் அரசைக் குறை கூறுவது கண்டிக்கத் தக்கதாகும் என்றார் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சியின் போது பணவீக்கம் அதிகமாகவும் வளர்ச்சி விகிதம் குறைவாகவும் இருந்த்தாகக் கூறினார் காஷ்மீர் தொடர்பான திரு சிதம்பரத்தின் அறிக்கையைக் குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் காஷ்மீ ரில் எந்தத் தடையும் அமலில் இல்லை அங்கு ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படுகின்றன என்றார் இந்தியா வுடனான உறவுக்கு தமது அரசு மிகுந்த முன்னுரிமை வழங்குவதாக மாலத்தீவுகள் அதிபர் திரு இப்ரஹிம் முகம்மது சோலி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யுடன் அவர் நேற்று மாலை காணொலி காட்சி மூலம் பேசுயில் இவ்வாறு கூறினார்

இவற்றை இரு தலைவர்களும் இணைந்து காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தனர்

மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஒன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டது விஜய் மல்லய்யா விற்கு அடுத்து நீரவ் மோடி பொருளாதார குற்றவாளியாக அறிவிக்கப் பட்டுள்ளார் லண்ட னில் கைது செய்யப்பட்ட நீரவ் மோடி யை இந்தியா விற்கு திரும்ப கொண்டு வருவதற்கான நடைமுறை தற்போது நிலுவையில் உள்ளது

அன்பழகன் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அமைதி ஊர்வலம் உறுதிமொழி ஏற்பு ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன

சென்னையில் மெரினா வில் உள்ள ஜெயலலிதா வின் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அஇஅதிமுக வினர் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தலைமையில் உறுதி மொழி ஒன்றையும் எடுத்துக் கொண்டனர்

தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சில காங்கிரஸ் உறுப்பினர்களும் மதசார்பற்ற ஜனதாதள உறுப்பினர்களும் ராஜிநாமா செய்ததாலும் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாலும் இன்றைய இடைத் தேர்தல்கள் அவசியமாயின

இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்கக்கோரி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுச்சேரி வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் புதுடெல்லியில் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் அப்போது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் அவர் அளித்தார் புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி யை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்தார் புதுவை மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து முதலமைச்சர் தலைமைச் செயலருடன் விவாதித்தார் வரி வருவாய் காலத்தோடு வசூலிக்கப் படவேண்டும் என்பதும் விவாதிக்கப்பட்டது பின்னர் முதலமைச்சர் வணிகவரித் துறை ஆணையர் மற்றும் அத்துறை சார்ந்த அதிகாரிகளுடன் வரிவசூல் குறித்து ஆலோசித்தார்

நாராயணசாமி கால் மூட்டில் அறுவை சிகிச்சை செய்துகொண்ட பிறகு தமது வீட்டில் ஒய்வெடுத்து வருகிறார் இந்த நிலையில் அவர் அரசுப் பணிகளை கவனிக்கும் போது மூத்த அதிகாரிகளையும் சந்தித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் தர மதிப்பீடு வாரியம் அண்மையில் பான்லே யில் மேற்கொண்ட தர மதிப்பீட்டின் முடிவை வெளியிட வேண்டுமென மக்கள் நீதிமய்யத்தின் புதுவை மாநிலத் தலைவர் டாக்டர்

ஏ எஸ் சுப்ரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் இன்று இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரசாயனம் கலந்த பாலை பாண்லே யில் இருந்து வாங்குவதால் மக்கள் பதற்றம் அடைந்துள்ளதாகக் கூறியுள்ளார் எனவே பாண்லே நிறுவனம் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பாலைக் கொள்முதல் செய்யக்கூடாது என்றும் புதுவையிலேயே பாலை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மக்களுக்கு வினியோகிக்கப் படுவதற்கு முன்னர் வாங்கும் பாலை தினசரி பாண்லே நிறுவனம் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான அறிவிப்பை இம்மாத இறுதிக்குள் வெளியிடா விட்டால் சட்டப்பேரவை முற்றுகைப் போராட்டம் நடத்தப்படும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் அண்மையில் பெய்த கன மழையால் புதுவையிலும் காரைக்காலிலும் சாலைகள் பெரிதும் பாதிக்கப் பட்டுள்ளதாகவும் இவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளில் போலீசார் இன்று திடர் சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் இதற்கிடையே முத்தியால்பேட் டையில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று சோதனை நடத்திய போலீசார் அங்கு கஞ்சா விற்று வரும் விழுப்புரத்தைச் சேர்ந்த ஜோடி ஒன்றை கைது செய்தனர்

இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருவண்ணாமலை யைச் சேர்ந்த மொத்த விற்பனையாளர் ஒருவரையும் போலிசார் கைது செய்தனர் புதுவை சட்டப்பேரவையை முற்றுகை இடும் நோக்கில் இன்று பேரணி நடத்திய சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையைச் சேர்ந்த அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர் முன்னதாக அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அஞ்சலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தினர்

சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை விசாரித்து வந்த திரு

மாணிக்கவேல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்காததைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்களை தமிழக ஏடிஜிபி யிடம் ஒப்படைக்குமாறு திரு

மாணிக்கவேலுக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது

இதற்கிடையே இந்திய தடகள வீரர்களும் வீராங்கனைகளும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று வருகின்றனர்

ஆடவர் ட்ரிப்பிள் ஜம்ப் பிரிவில் கார்த்திக் உன்னிக்ரி தங்கப் பதக்கத்தையும் சலாஹ்ஹு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் செல்வது குறித்து உச்ச நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது பெண்கள் எந்த வயதானாலும் ஐயப்பன் கோவிலுக்குள் செல்ல அனுமதி உண்டு என்று சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து ஆனால் அந்த தீர்ப்பு இறுதியானது அல்ல என்று இன்று உச்ச நீதிமன்றம் கூறியது